நி தமிழகத்தில் எதிர்கால மின் தேவைக்கு மரபுசாரா எரிசக்தி உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் மாணவர்களை சிறந்த மனிதர்களாக உருவாக்கும் வகையில் தரமான கல்வி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறத்தியுள்ளார் இரன்டு நாள் பயணமாக ஜார்கண்ட் மாநிலம் சென்றுள்ள மேற்கொண்டுள்ள குடியரசுத்தலைவர் கும்லாவில் உள்ள பிஷ்னுபூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றினார் தரமான கல்வியை அளிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களை ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ளவேண்டும் என கேட்டுக்கொண்டார் முன்னதாக விகாஷ்பாரதி என்ற தன்னார்வ தொண்டு நிறுவன வளாகத்தில் பழங்குடியின மக்களிடம் அவர் இன்று கலந்துரையாடினா் சமூகத்தில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பராமரிக்கும் வகையில் சசோதரத்துவ உணா்வுடன் மக்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று குடியரசு தலைவர் வேண்டுகோள் விடுத்தார் பல்வேறு நிகழ்ச்சிகளை முடித்து கொண்டு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாளை ராய்ப்பூர் செல்கிறார் நீதியை நிலைநாட்டி நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அரசின் நலத்திட்ட பயன்களை அளிப்பதே தமது அரசின் தலையாய கடமை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

மக்கள் எவ்வித சிரமுமின்றி அனைத்து வசதிகளையும் பெறுவதற்கு தமது அரசு எண்ணற்ற பணிகளை செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

கடந்த ஐந்தாண்டுகளில் மாற்றத்திறனாளிகளுக்கென ஒன்பதாயிரம் முகாம்கள் நடத்தப்பட்டு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு உதவிப்பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் விமானநிலையங்கள் மற்றும் ரயில்நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கென வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தனியார் தொலைக்காட்சி அலைவரிசைகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கான நிகழ்ச்சிகளை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

மூத்த குடிமக்களுக்னக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக கூறிய அவர் வங்கிகளில் அவர்களுக்கு சிறப்பு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார்

பிரதமரின் கிசான் திட்டத்தின்கீழ் விவசாயிகளுக்கு வேளான் கடன் அட்டைகளையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் வழங்கினார்

இதன் அடிப்படையில் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் இலவச மற்றும் தட்கல் முறையில் விவசாயிகளுக்கு மின்இணைப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும் கூடுதலாக மின்இணைப்பு வழங்குவதற்கு முதலமைச்சரிடம் பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் கூறினார்

தமிழகத்தில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி தெரிவித்துள்ளார்

பென் குழந்தைகள் கல்வி இளடநிற்றலை தடுப்பதற்காக விலையில்லா மிதிவண்டி சீருடை புத்தகங்களை தமிழக அரசு வழங்கி வருதாகவும் தெரிவித்தார் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் விலையில்லா மடிக்கணிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

ஆதிச்சநல்லூர் அகழாய்வு பணிகள் குறித்த முழு அறிக்கையை ஆய்வு செய்து இந்திய தொல்லியல் ஆயுவுத்துறை விரவில் வெளியிடும் என்று தொல்லியல் துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் கூறியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆதிச்சநல்லூரில் அருங்காட்சியகம் அமைக்க விரைவில் அடிக்கல் நாட்டப்படும் என்றும் அப்போது இந்த அறிக்கை வெளியிடப்படும் என்று நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்தார் சென்னை வானொலி நிலையத்தின் முதுநிலை அறிவிப்பாளர் திரு பி கே நாராயணன் இன்று ஒய்வு பெற்றார்

திரு நாராயணன் திரை இசை பாடல்களை தொகுத்து வழங்குவதில் நேயர்களின் அபிமானத்தை பெற்றவர்

சாதி வாரி மக்கள்தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவேண்டும் என்று பா ம க நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் தேசிய அளவில் சாதிவாரி மக்கள்தொகை கணக்கெடுப்பு நடத்த மத்தியஅரசை வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்